ஆலோசனை நடத்தியுள்ளார்

அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளுக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது

நடைபெறுகிறது ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முஹமது இயக்க தீவிரவாதிகள் நான்கு பேர் பாதுகாப்புப் படையினரால் குட்டுக் கொல்லப்பட்ட சூழலில் நாட்டின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார் பிரதமர் நேற்று வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் நாட்டில் பெருமளவிலான நாசவேலைகளில் ஈடுபட திட்டமிட்டிருந்த ஜெய்ஷ் இ முஹமது இயக்கத் தீவிரவாதிகள் நான்கு பேரை நக்ரோடா என்னுமிடத்தில் சுட்டுக் கொன்றதன் மூலம் அவர்களது சதித் திட்டத்தை முறியடித்த பாதுகாப்புப் படையினருக்கு பாராட்டு தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் தலைவர்களுடன் பிரதமர் நேற்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார்

நரேந்திர மோடி இன்று உரையாற்றவுள்ளார்

சவுதி அரேபியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் கோவிட் பெருந்தொற்று பாதிப்புக்கான தடுப்பூசி தயாரிப்புப் பணியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது

நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார்

பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் குழந்தைகள் பங்கேற்புடன் கூடிய அணுகுமுறையை பின்பற்றுவது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு

வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் உலக குழந்தைகள் தினத்தை ஒட்டி குழந்தைகளுக்கான பாராளுமன்ற அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த பருவநிலை குறித்த இணையவழி கருத்தரங்கில் பேசிய அவர் பருவநிலை மாற்றம் தொடர்பான கொள்கைகள் மற்றும் திட்டமிடலும் குழந்தைகள் உரிமைகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்றார் பருவநிலை மாற்றம் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்து பள்ளிக் கூடங்கள் மற்றும் சமுதாயத்தின் அடிமட்ட அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட திரு வெங்கைய நாயுடு எதிர்கால மாற்றங்களுக்கான தலைவர்களாக கருதப்படும் குழந்தைகளை மாற்றத்திற்கான பிரதிநிதிகளாக பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் புதிய கல்விக் கொள்கை குறித்து பள்ளி ஆசிரியர்களிடையே உணர்திறனை ஏற்படுத்துவதில் உள்ளத பாரதம் திட்டம் முக்கியப் பங்கு வகிக்க வேண்டும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார் இத்திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து நேற்று ஆய்வு செய்த அவர் பல்வேறு அமைப்புகளும் கலந்துரையாடுவதற்கான இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றார் இதன்மூலம் வெற்றியாளர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் அதன் அடிப்படையில் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் வாய்ப்பு ஏற்படும் என்றும் திரு

எழுத்தறிவு மற்றும் சுகாதார சேவையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து மாநில வாரியாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் பெருமளவு குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் தேசிய பச்சிளம் குழந்தைகள் வாரத்தை முன்னிட்டு புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பச்சிளம் குழந்தைகள் இறப்பை தடுக்க முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நினைவு கூர்ந்தார்

பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு வாரத்தை ஒட்டி சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்

அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் திரு

இதுதவிர சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டப் பணிகள் கோவையில் அமைக்கப்படவுள்ள உயர்மட்டப் பாலம் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார் தமிழகத்தில் ஆன்வைன் ரம்மி விளையாட்டிற்கு தடை விதிக்கும் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அவசர சுட்டத்திற்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார்

அத்துடன் பணம் வைத்து விளையாடுவோரின் கணினி செல்ஃபோன் போன்ற உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் நலன் மற்றும் அவர்களுக்கான கல்வி சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என மாநில வளர்ச்சிக் கொள்கைக் குழுவிள் துணைத் தலைவர் திரு

பொன்னையன் தெரிவித்துள்ளார் தேசிய முன்பருவ குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக் கொள்கை குறித்த மறுஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த திட்டத்தை தமிழகம் சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தி வருகிறது என்றார் பாடத் திட்டத்தின் உள்ளடக்கங்களை காலத்திற்கேற்ப புதப்பிக்க ஏதுவாக கல்வியாளர்கள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்களின் சேவையை அரசு தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சமூகத்தில் நீண்டகாலமாக நிலவிவரும் பாலினப் பாகுபாடு மற்றும் ஆணாதிக்க மரபுகளை ஒழிப்பதுடன் குழந்தைகள் காப்பகங்களை அமைப்பதன் மூலமும் பெண்கள் வேலைக்குச் கெல்வதை அதிகரிக்க முடியும் என்றும் திரு

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமனழயை எதிர்கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலையில் இருப்பதாக மாநில அரசின் வருவாய் நிர்வாக ஆணையர் திரு பளீந்திர ரெட்டி தெரிவித்துள்ளார்

அந்தந்த வாக்குச் சாவடிகளில் நடைபெறும் இந்த முகாமின்போது வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்த்தல் முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள விண்ணப்பிக்கலாம்

உலக மீன்வள தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மத்திய மீன்வளத்துறை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது

தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு முருகப் பெருமான் ஆலயங்களில் சூரசம்ஹார விழா சிறப்பாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் லண்டனில் நடைபெற்று வரும் ஏடிபி டென்னிஸ் போட்டியின் அரையிறதி ஆட்டத்திற்கு செர்பியாவின் நோவோக் ஜோக்கோவிச் முன்னேறியுள்ளார் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் டேனியல் மெட்வடேவை எதிர்கொள்கிறார்